காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வகைசெய்யும் சுட்ட மசோதா சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது

இனி விரிவான செய்திகள் கருத்தரித்தல் தொழில்நுட்ப ஒழுங்குமுறை மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் இதனைத் தெரிவித்தார் மகளிர் நலனை கருத்தில் கொண்டும் கருத்தரித்தல் உரிமையை பாதுகாக்கும் வகையிலும் இம்மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கருத்தித்தல் சிகிச்சை முறையை ஒழுங்குப்படுத்தும் வகையில் தேசிய அளவில் வாரியம் ஒன்று அமைக்கவும் அரசு முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார் பிரதமின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் அனைத்து விவசாயிகளும் கட்டாயமாக சேர்க்கப்பட்டதிலிருந்து அவர்கள் விருப்பத்தின் பேரில் சேரும் வகையில் அத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக உடனிருந்த மத்திய வேளாண் அமைக்கா் திரு நரேந்திர சிங் தோமா் கூறினார்

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு அரசு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார் விவசாயிகளின் கடினமான உழழப்பால் நாடு உணவு தாளிய உற்பத்தியில் தற்சா்பு தன்மையை எட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

பொருளாதார மந்த நிலையை மத்திய அரசு ஒப்புக்கொள்ள மறுப்பதாக முன்னாள் பிரதமா் டாக்டா் மன்மோகன் சிங் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று திட்டக்குழு முன்னாள் துணைத்தலைவர் திரு மாண்டேக் சிங் அலுவாலியா எழுதியுள்ள நூல் ஒன்றை வெளியிட்டு பேசிய அவர் மந்த நிலையால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள உண்மையான பாதிப்புகளை உடனடியாக உணராவிட்டால் பின்னர் அதனை போக்க நடவடிக்கை எடுப்பது கடினமாக ஆகிவிடும் என்றும் கூறினார் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வகைசெய்யும் சுட்ட மகோதா சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேற்று நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று நிறைவடைய உள்ள நிலையில் மேலும் சில மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளன கடந்த நான்கு நாட்களாக நடைபெற்ற பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீர்செல்வம் இன்று பதிலளிக்க உள்ளார் மாவட்ட வாரியாக ஆய்வு செய்து விடுப்பட்ட விவசாயிகளுக்கும் பயிர்க்காப்பீட்டுத் தொகை கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்படும் என்று தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் சுட்டப்பேரவையில் நேற்று பட்ஜெட் மீதான விவாதத்தின்போது உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இதனை அவர் தெரிவித்தார் நாட்டிலேயே பயிர்க்காப்பீட்டு திட்டத்தை முறையாக செயல்படுத்துவதில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக வேளாண் அமைச்சர் திரு துரைக்கண்ணு கூறினார்

குடியரிமை திருத்த சட்டத்தை திரும்பபெற வலியுறுத்தி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்திடம் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன

மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசினர் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றிபெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே குடியுரிமை திருத்த சுட்டத்தை எதிர்த்து திமுக போராட்டம் நடத்துவதாக முன்னாள் மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்தத் தலைவருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் நாகர்கோவிலில் நேற்று நடைபெற்ற இச்சுட்டம் குறித்த விளக்கக் கூட்டத்தில் பேசிய அவர் இஸ்லாமியர் உட்பட அனைத்து மதத்தினரையும் பாதுகாக்கும் நோக்கத்தில் இச்சட்டத்தை மத்திய அரசு இயற்றியுள்ளதாக கூறினார் தவறாக வழி நடத்தவோரிடம் சிறபான்மை மக்கள் ஏமாந்துவிடக் கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

சேலத்திலிருந்து ஆலப்புழா நோக்கி சென்றுக் கொண்டிருந்த கேரள அரசு போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான சொகுசு பேருந்து கண்டெய்னர் லாரியுடன் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டது

இந்த விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர்

இந்நிலையில் சென்னை அருகே நசரத் பேட்டையில் திரைப்பட படப்பிடிப்பின்போது உயரமான கிரேன் விழுந்து மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்தனர்

ஜோ்மன் சென்றுள்ள வெளியுறவுத் துறை அமைச்சா் திரு ஜெய்சங்கா் பொ்லின் சா்வதேச திரைப்பட விழாவில் இந்திய அரங்கை திறந்து வைத்தாா்

பொருளாதார மந்த நிலையால் முதலீடுகள் பாதிக்கப்படவில்லை என்று பொதுத்துறை நிறுவனமான எண்ணெய் மற்றும் இயற்கை ளிவாயு கழகத்தின் தலைவர் திரு சசி சங்கர் கூறியிருக்கிறார் மத்திய அரசு அமைத்துள்ள ராமர் கோவில் அறக்கட்டளையின் தலைவராக திரு மகந்த் நிருத்ய கோபால்தாஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சத்தீஷ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் இரண்டு நக்சல் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பீகாரில் கயா மாவட்டத்தில் மவோயிஸ்ட் தீவிரவாதிகள் அரசுப் பள்ளியை வெடிவைத்து தகர்த்தனர் சீனாவிலிருந்து கேரளா திரும்பிய மருத்துவ மாணவிக்கு கொரோனா வைரஸ் தொற்று இல்லை என்பது உறுதிபடுத்தப்பட்டதை அடுத்து திருச்சூர் அரசு மருத்துவமனையிலிருந்து அவர் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டார்

கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரணவ் ஜெரிசோப்ரா சிக்கி ரெட்டி இணை வெற்றிபெற்றது

இன்று நடைபெறும் காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் புரீகாந்த் ஜெயராமனை எதிர்த்து விளையாட உள்ளார் அதேநேரத்தில் ஆடவா் ஒற்றையா் பிரிவில் எச் எஸ் பிரணாய் மலேசிய வீரரிடம் தோற்று போட்டியிலிருந்து வெளியேறினார் மற்றொரு வீரர் கஷ்பப் ம் பிரேசில் வீரரிடம் தோற்று போட்டியிலிருந்து வெளியேறினார் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிவான விளையாட்டுப் போட்டிகள் நேற்று நிறைவடைந்தன